கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

அட்டவணை வெளியிடப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை நடத்த அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இப்பணியில் அளப்பரிய சேவையாற்றும் தேசிய மாணவர் படையினரை பாராட்டிய அவர் சந்தைகளிலும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் சமூக இடைவெளியை உறுதி செய்வதோடு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் முக கவசம் தயாரிப்பது போக்குவரத்தை சீர் செய்வது போன்ற பணிகளை இப்படையினர் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக பாராட்டினார் பாதுகாப்பு செயலர் டாக்டர் அஜய் குமார் தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜென்ரல் ராஜீப் சவ்ப்ரா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியுடன் உரையாற்றிய அவர் ஏழை எளிய மக்களுக்கு தற்காலிகமாக குடும்ப அட்டைகளை விநியோகிப்பது அவர்களின் உணவு பிரச்சனைகளை களைய ஒரு தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

மாநில அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு

சண்முகம் சென்னை கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியும் கோவிட் தொற்று நிலை நீங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் என்றார்

கோவிட் தொற்று இல்லை என்ற நிலையை ஏற்படுத்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அதிகாரிகள் கடுமையாக உழைத்திருப்பதாக கூறினார் முன்னதாக அமைச்சா் சூரம்பட்டி அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்க முன்றரை டன் அரிசி வழங்கினார்

சேவையை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

நெல்லை பேட்டையில் இறைச்சி கடைகளுக்கு வருவோர் அடையாள அட்டை வைத்துள்ளார்களா என அதிகாரிகளும் இறைச்சி கடை உரிமையாளர்களும் சோதனை செய்த பின்னரே இறைச்சிகள் வழங்கப்பட்டன

திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளின்படி சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய கடைகளை திறந்துவைத்திருப்போர் முககவசம் அணிதல் சமூகஇடைவெளியை கடைபிடித்தல் உள்ளிட்ட அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் திரு

மோப்ப நாய் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வேட்டை தடுப்பு பணியில் ஈடுபட்ட மோப்ப நாய் இன்று உயிரிழந்தது